போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது

தேர்தல் அறிக்கைகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடைவிதித்துள்ளது

மாலத்தீவு செல்கிறார்

இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

பதக்கங்களை வென்றுள்ளது

இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் திருமதி சுஷ்மா சுவராஜ் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜேட்லி மற்றும் திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் கலந்துகொண்டனர் பிஜேபியின் உயர்மட்டக் குழுவினரை அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா இன்று சந்தித்து வேட்பாளர்களின் முதல் பட்டியலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய தேர்தல் குழு கூட்டம் நாளையும் நடைபெறும் என்று கூறப்படுகிறது

தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் தேர்தல் ஆணையம் திருத்தம் கொண்டு வந்துள்ளது அதன்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகள் அளிப்பதில் உள்ள நடைமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

அதுபோல் பல கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் தேர்தல்களிலும் இந்த நடைமுறை செயல்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் ஆணைய சிறப்பு கண்காணிப்பாளர்களான வினோத் ஜூட்சி நூர் முகமது மற்றும் ஏ எஸ் கில் ஆகியோர் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் பி வி ஆர் சுப்பிரமணியம் உள்துறை செயலாளர் சலீன் கப்ரா மற்றும் காவல்துறை இயக்குநர் தில்பாக் சிப் ஆகியோரை சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பின்போது மாநில சட்டசபைக்கான தேர்தல் நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் இந்த தேர்தலை நடத்துவதற்கான நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு குறித்த அம்சங்கள் ஆவோசிக்கப்பட்டன முன்னதாக ஜம்முவில் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறையினர் ஆகியோரை சந்தித்து தேர்தல் நடத்துவது கலந்தாவோசித்தனர்

பெண்களுக்கான சிறப்பு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்று போங்கெய்கான் மாவட்டத்தின் துணை ஆணையர் திரு அடில் கான் தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பு வாக்குச்சாவடிகள் பெண்கள் தங்களின் வாக்குகளை பயமின்றி பதிவு செய்வதற்கு உதவும் என்றும் இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்தும் பெண்களாலேயே நிர்வகிக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த வாக்குச்சாவடி மையங்களை நடத்துவதற்கான பயிற்சிகள் ஏற்கனவே பெண் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மெயின் பி சவுக்கிதார் என்ற நானும் காவலாளிதான் உறுதிமொழியை நாட்டு மக்களுடன் சேர்ந்து தானும் எடுத்துக்கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் சமூகத்தில் புரையோடியுள்ள ஊழல் என்ற அரக்கனை எதிர்க்க தன்னுடன் சேர்ந்து நாட்டு மக்களும் பங்கேற்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சியை தான் ஒரு காவலாளிபோல பாதுகாப்பதாகவும் மேலும் இந்தியாவை முன்னுக்கு எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தனது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு மோடியின் இந்த பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி குறைகூறியுள்ளார் தமிழகத்தில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டு நலனில் அக்கறை கொண்டுள்ளவர்களுடன் பிஜேபி மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது என்றார் ஊழலற்ற பொருளாதார வளர்ச்சி என்பதே பிஜேபியின் நோக்கம் என்று குறிப்பிட்ட திரு பியூஷ் கோயல் இதற்காகத்தான் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்டதாகவும் கூறினார்

சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நடை மேம்பால விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர்

இதனிடையே நடைமேம்பாலங்களை நிர்வகிக்கும் டி டி டி டத்சாய் அசோசியேட்டட் எஞ்ஜினியரிங் கன்சல்ட்டன்ட் மற்றும் அனலிஸ்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற இரு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இரண்டு நாள் அரசு முறை பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று மாலத்தீவு செல்கிறார் இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மாலத்தீவு உடனான நட்புறவுக்கு இந்தியா உயர் முக்கியத்துவம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளது அமைச்சரின் இந்த கற்றுப் பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் திரு இப்ராஹிம் சோலியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் சமீபத்தில் இந்தியாவுக்கு விஜயம் செய்த அந்நாட்டு அதிபர் திரு இப்ராஹிம் சோலி நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நடைபெற்று வரும் வளர்ச்சித்திட்டங்களை பற்றி இருவரும் விவாதிக்கவுள்ளனர் திரு இப்ராஹிம் சோலி அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டபின் இந்தியா மாலத்தீவு இடையே வலுவான உறவுகள் மேம்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு பாதுகாப்பு நிதி ககாதாரம் போக்குவரத்து கலை கற்றுக்குழல் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறை அமைச்சர்களுடன் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அவருடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே மற்றும் உயர் அதிகாரிகள் செல்கின்றனர்

தமது இந்த சுற்றுப் பயணத்தின் போது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு மின்சார துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் சிங் ஆகியோரையும் சந்தித்து பேசுகிறார் விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியிலும் திரு போஃபளா கலந்து கொள்கிறார் நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்படும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் லக்னோவில் செய்தியாளரிடம் பேசிய அவர் பயங்கரவாதிகள் எல்லை தாண்டுவதை தடுக்க கடுமையான ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார் நாட்டின் தேவைக்கேற்ப அரசியல் தலைமை இடும் உத்தரவை நிறைவேற்ற ராணுவம் தயாராக இருப்பதாகவும் ஜென்ரல் பிபின் ராவத் குறிப்பிட்டார் தீவிரவாதிகளுக்கு எந்த நாடும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் வகையிலேயே இந்திய மியான்மர் எல்லைப் பகுதியில் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ரானுவத் தளபதி தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து ஒபன் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயி பிரனீத் இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

சாய் பிரவீத் இறுதியாட்டத்தில் சீனாவின் ஷி யூகியை எதிர்த்து விளைாயாடுவார்